பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை ஆகியவை குறித்து தற்போது புதில்லியில் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ருபாய் மதிப்பு சிந்திருப்பதற்கு ச்வதேச அம்சங்களே காரணம் என்று நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

வேண்டுமென்று மத்திய நிதி ஆணையத்திடம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலிபுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு சிறையில் உள்ள ஏழு பேரையும் விடுவிக்க மாநில ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பெங்களுருவில் ஆறாவது விண்வெளி கண்காட்சியை இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் இன்று தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் இந்தியா அமெரிக்கா இடையே வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்கள் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இந்திய வெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா கவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அமெரிக்க வெளியுறவு அமைக்கர் திரு மைக் பாம்பியோ மற்றம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் ஆகியோருடன் பேச்சு நடத்தி வருகிறார்கள்

ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணொய்க்கு அமெரிக்கா விதித்துள்ள தடை இந்திய பசுபிக் பிராந்தியத்துடன் அமெரிக்க ஒத்துழைப்பை அதிகித்தல் ஆகியவையும் இந்த பேச்சுகளில் முக்கிய அம்சமாக இருக்குமென்று அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பேச்சுகள் தொடங்குவதற்கு முன்னதாக திருமதி குஷ்மா ஸ்வராஜ் திரு பாம்பியோவை சந்தித்தார் இந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக இருந்ததென்று வெளியுறவு துறை செய்திதொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் டிவிட்டரில் பதிவு செய்துள்ளார் இரு நாட்டு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இதனை மேலும் முன்னெடுத்து செல்வது குறித்து அவர்கள் விவாதித்தார்கள் முறையான பேச்சுக்கள் தொடங்குவதற்கு முன்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜேம்ஸ் மேட்டிஸ் உடன் பேச்சு நடத்தினார் திரு பாம்பியோவும் திரு மேட்டிசும் நேற்று மாலை புதுதில்லி வந்தார்கள் இருவரும் இணைந்து பிரதமா் திரு நரேந்திமோடியை இன்று மாலை சந்திக்கிறாா்கள் பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளவும் வங்கி கணக்கை தொடங்கவும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தை பரவலாக்குவது என்று மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இத்திட்டத்தின்கீழ் மிகைப்பற்றத் தொகை ஐந்தாயிரம் ருபாயிலிருந்து பத்தாயிரம் ருபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

அமெிக்க டாலருக்கு நிகராக இந்திய ருபாய் மதிப்பு சரிவடைந்திருப்பதையொட்டி பதற்றம் அடைய தேவையில்லை என்று மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் இதனால் எழுந்துள்ள நெருக்கடியை சமாளிக்க இந்திய ரிச்வ் வங்கி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் மேலும் கூறினார் உலக நாடுகளின் அனைத்து நாணயங்களுக்கும் நிகராக டாவர் மதிப்பு உயர்ந்துள்ள போதிலும் இந்திய ரூபாயின் மதிப்பு டாவர் நீங்கலாக மற்ற கரன்சிகளுடன் ஒப்பிடுகையில் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் சா்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயா்ந்துள்ள நிலையில் இந்தியா அதிகவிலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குவதே ரூபாய் மதிப்பு குறைவுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சரிவு தற்காலிகமானதுதான் என்றும் இந்த நெருக்கடிக்கு தாக்குபிடித்து தனது நிலையை உறுதிடடுத்திக் கொள்ளும் சக்தி இந்திய பொருளாதாரத்துக்கு உண்டு என்று திரு ஜேட்லி உறுதிபட கூறினார் ரஃபேல் போர் விமாள ஒப்பந்தம் பற்றி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறி வரும் குற்றச்சாட்டுகளை மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி காட்டமாக மறுத்துள்ளாா் தனியார் ஒருவர் பலனடையும் வகையில் மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது செலவாக்கை பயன்படுத்தியது என்று திரு ராகுல் காந்தி கூறிவரும் குற்றச்சாட்டை நிராகித்த அவர் அத்தகைய மாற்றத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றார் செயற்கை நுண்ணறிவு புள்ளி விவரங்கள் ஆய்வு ரோபோதொழில்நட்பம் நானோ தொழில்நட்பத் துறைகளில் இந்தியாவும் பல்கேரியாவும் இணைந்து செயல்படுவதற்கான அளப்பறிய வாய்ப்புகள் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் இந்தியா பல்கேரியா வர்த்தக கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர்

அவரது பல்கேரியா பயணத்தின் போது இந்தியாவும் பல்கேரியாவும் தங்கள் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி கொள்வதென்று முடிவு செய்யப்பட்டது இரு நாடுகளுக்கும் பொதுவான ஆதார வளங்களை பயன்படுத்துவதில் ஒத்துழைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது பல்கேரியாவில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திரு ராம்நாத் கோவிந்த் செக் குடியரசு புறப்பட்டுச் சென்றார்

சென்னையில் இன்று நடைபெற்ற மத்திய நிதி ஆணையத்தின் ஆலோசனை கூட்டத்தில் ஆணையத்தின் தலைவர் திரு என் கே சிய் முன்னிலையில் முதலமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை முன்வைத்தார்

முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம்சாட்டு சிறையில் ஏழு பேரையும் விடுவிக்க மாநில ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இவர்களை விடுவிக்கக்கூடாது என்று மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு இது தொடர்பாக ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம் என்று கூறியுள்ளது

இந்த திட்டத்தின் செயல்பாடு சு குறித்து சுடதவி செயற்பொறியாளர் எமது சு செய்தியாளரிடம் விளக்கினார்

இந்திய விண்வெளி திட்டத்தில் தனியார் பங்களிப்பு குறித்து இந்த மூன்று நாள் கண்காட்சியில் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன பி எஸ் எல் வி மற்றும் சிறிய அளவிலான செயற்கைக்கோள் தயாரிப்பதில் தனியார் அமைப்புகளை ாடுபடுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ விரும்புகிறது என்று திரு சிவன் கூறினார்

அஸ்ஸாம் தலைநகர் குவஹாத்தி அருகே பிரம்மபுத்திரா ஆற்றில் நேற்று நேரிட்ட படகு விபத்தில் மூழ்கியபவர்களை மீட்கும் பனியில் பயிற்சி பெற்ற கடற்படை மற்றும் ரானுவ வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்புப்படை மற்றம் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் குவாஹாத்தியிலிருந்து வடக்கு குவாஹத்திக்கு சென்று கொண்டிருந்த போது ஆற்றின் நடுவிலிருந்த கம்பத்தின் மீது மோதியதால் படகு கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் தண்ணீரில் மூழ்கியவர்களில் இருபது பேர் மீட்கப்பட்டு விட்டார்கள் அல்லது நீந்தி கரை சேர்ந்து விட்டார்கள் படகில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற சியான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை